குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் பிரதமர் திரு நரேந்திரமோடி மற்றும் மத்திய அமைச்சர்கள் உள்ளிட்டோர் பல்வேறு பகுதிகளில் நடைபெற்ற யோகா நிகழ்ச்சியில் கலந்துகொண்டனர்

இந்தியாவுக்கு அளிக்கப்பட்ட தொழில்துறைக்கான முன்னுரிஸ்யை அமெரிக்கா திரும்ப பெற்றதால் பாதிப்பு எதவும் இல்லை என மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியுஷ்கோயல் தெரிவித்துள்ளார்

எடுக்கப்படும் என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவடேகர் தெரிவித்துள்ளார்

இந்தியாவின் பல்வேறு பகுதிகளில் நடைபெற்ற யோகா நிகழ்ச்சிகளில் குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் பிரதமர் திரு நரேந்திரமோடி மத்திய அமைச்சர்கள் மற்றும் முக்கிய பிரமுகர்கள் கலந்துகொண்டனர் ஜார்கண்ட் மாநிலம் ராஞ்சியில் நடைபெற்ற யோகா நிகழ்ச்சியில் பிரதமர் திரு நரேந்திரமோடி கலந்தகொண்டு பல்வேறு யோகாசன நிலைகளில் பயிற்சி மேற்கொண்டார்

மத்திய அமைச்சர் திரு ஸ்ரீபத்நாயக் ஆளுநர் திரு திரௌபதி மர்மு முதலமைச்சர் திரு ரகுபர் தாஸ் உள்ளிட்டோரும் பிரதமருடன் யோகா பயிற்சி செய்தனர் நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர் யோகாவின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தினார் மாறிவரும் இந்த காலகட்டத்தில் நலமுடன் வாழவும் நோயில் இருந்து பாதுகாத்துக்கொள்வதையும் அறிந்து கொள்ளவேண்டும் என்று அவர் கூறினார் யோகாவை கிராமப் பகுதிகளுக்கும் மழைவாழ் பகுதிகளுக்கும் கொண்டு செல்லவேண்டியது அவசியம் என்றும் அவர் வலியுறுத்தினார் வறுமையிலிருந்தும் நோயில் இருந்தும் விடுபட யோகா வழிவகுக்கும் என்று அவர் தெரிவித்தார் குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெற்ற யோகா நிகழ்ச்சியில் திரு ராம்நாத் கோவிந்த் கலந்துகொண்டார் அப்போது பேசிய அவர் யோகா கலை மனித சமூகத்திற்கு கிடைத்த இந்தியாவின் பரிக என்று கூறினார் சுகாதாரத்துடன் வாழவும் உடலுக்கும் உள்ளத்துக்கும் இடையே சமநிலையை கடைபிடிக்க யோகா உதவும் என்று அவர் தெரிவித்தார் தில்லி செங்கோட்டையில் நடைபெற்ற யோகா நிகழ்ச்சியில் கலந்துகொண்ட குடியரகத் துணைத் வெங்கைய்யா நாயுடு ஆரோக்கியமாக வாழவும் உடலை தலைவர் திரு வைத்துக்கொள்ளவும் யோகா பயிற்சி உதவும் என்று கூறினார் நாடாளுமன்ற வளாகத்தில் நடைபெற்ற யோகா நிகழ்ச்சியில் மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கலந்துகொண்டார் தில்லி ராஜபாதையில் நடைபெற்ற யோகா நிகழ்ச்சியில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவடேகர் கலச்சாரம் மற்றும் சுற்றுவாத்துறை அமைச்சர் திரு பிரகலாத் சிங் பட்டேல் தில்லி ஆளுநர் திரு அணில் பைஜால் கோவா முதலமைச்சர் டாக்டர் பிரமோத் சாவந்த் சிக்கிம் முதலனமச்சர் திரு பிரேம்சிய் தமங் மற்றும் பிஜேபி செயல் தலைவர் திரு ஜே பி நட்டா உள்ளிட்டோர் கலந்துகொண்டனர்

அப்போது பேசிய பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத்சிங் போகா மனித நேயத்தையும் நல்லிணக்கத்தையும் உலகுக்கு எடுத்துரைப்பதாக கூறினார் யோகா மதத்தை சார்ந்தது அல்ல என்று அவர் தெரிவித்தார் இந்தியாவுக்கு அளிக்கப்பட்ட தொழில்துறைக்கான முன்னுரிளமயை அமெரிக்கா திரும்ப பெற்றதால் பாதிப்பு எதுவும் இல்லை என மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியுஷ்கோயல் தெரிவித்துள்ளார் மாநிலங்களவையில் இது தொடர்பான கேள்விக்கு பதில் அளித்த அவர் சர்வதேச அளவில் சந்திக்கும் தொழில்துறை குறித்த பிரச்சளைகளை இந்தியா எளிதாக சமாளிக்கும் என்று கூறினார் உள்ளூர் மொழி திரைப்படங்களை தேசிய அளவிலும் உலக அளவிலும் மேம்படுத்த அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்துவருவதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவடேகர் தெரிவித்துள்ளார் மக்களவையில் எழுத்து மூலம் அளித்த பதிவில் இதை தெரிவித்த அவர் இந்தியாவில் நடைபெறும் சர்வதேச திரைப்பட விழாவிற்காக ஆண்டுதோறும் திரைப்படங்கள் தேர்வு செய்யப்பட்டுவருவதாக கூறினார்

சிறந்த உள்ளூர் மொழி திரைப்படங்களுக்கு தேசிய விருதுகள் ஆண்டு தோறும் வழங்கப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார் மேற்கு வங்கத்தில் கலவரம் பாதித்த பத்பரா பகுதிக்கு பிஜேபி பிரதிநிதிகள் குழு நாளை செல்லவுள்ளது இதில் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் திரு எஸ் எஸ் அலுவாலியா திரு சத்யாபால்சிங் மற்றும் திரு வி டி ராம் ஆகியோர் இடம்பெற்றுள்ளனர்

கென்னை தலைமைச் செயலகத்தில் இன்று பெருநகர சென்னை மாநகராட்சி உள்ளிட்ட அனைத்து மாவட்டங்களில் குடிநீர் விநியோகம் குறித்த விரிவான ஆய்வுக்குப் பிறகு

தீவிபத்துக்கான காரணம் இதுவரை தெரியவில்லை

இந்த போட்டியில் சீனா வீரர் தங்கப் பதக்கத்தையும் ஐப்பாள் வீரர் பெள்ளிப் பதக்கத்தையும் வென்றுள்ளார் எத்தியோபியாவில் வாழும் இந்தியர்கள் மற்றும் அங்கு செல்லும் இந்தியர்கள் பாதுகாப்புடன் இருக்குமாறு மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் அறிவறுத்தியுள்ளது எத்தியோபியாவில் உள்ள அடிஸ் அபாபா நகரிலும் அந்நாட்டின் பிற பகுதிகளிலும் வெளிநாட்டவர் மீது நடத்தப்படும் தொடர் தாக்குதல் காரணமாக இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது இந்தியர்கள் பொது இடங்களில் விலை உயர்ந்த பொருட்களை எடுத்துச்செல்வது மற்றும் இருட்டாள சாலைகளில் நடப்பதை தவிர்க்கவேண்டும் என்றும் வெளியுறவுத்துறை அமைச்சகம் கேட்டுக்கொண்டுள்ளது

தில்லி மாநில முதலமைச்சர் திரு அரவிந்த் கெஜ்ரிவால் பிரதமர் திரு நரேந்திரமோடியை சந்தித்து ஆயுஷ்மான் பாரத் மருத்துவ காப்பீடு திட்டம் குறித்து கலந்துரையாடினார்

இம்மாநாட்டில் முன்னாள் மத்திய அமைச்சர் திரு சுரேஷ் பிரபுவும் கலந்தகொள்கிறார் இந்த மாநாட்டில் எரிசக்தி பாதுகாப்பு நிதிநிலமை உள்ளிட்ட பிரச்சனைகள் குறித்து விவாதிக்கப்படும் என திரு சுரேஷ் பிரபு செய்தியாளர்களிடம் தெரிவித்தார்

இக்கூட்டத்தில் பேசிய அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் சரக்கு மற்றும் சேவை வரி விதிகளை எளிமை படுததுவது உள்ளிட்ட பல்வேறு பணிகளை மேற்கொள்ளவுள்ளதாக கூறினார்